தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது

இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது

தங்க நகைகள் மற்றும் கலை பொருட்களுக்கான ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட உள்ளது

ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் மரணதண்டனை விதிக்கப்பட்ட நான்கு குற்றவாளிகளில் இரண்டு பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இன்று தள்ளுபடி செய்தது இவ்வழக்கில் தொடர்புடைய நான்கு குற்றவாளிகளில் இரண்டு பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று நீதிமன்றம் நிராகரித்தது

தில்லி ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவாள தகவல்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அம்மாநில காவல்துறைக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரஜேஷ் சேத்தி வன்முறைச் சும்பவத்தின்போது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை அம்மாநில காவல்துறையிடம் அளிக்க வேண்டுமென்று அப்பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தாவிட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி நிகழ்ந்த வன்முறைச் சம்பவங்களின் போது இரு பிரிவினரின் அலைபேசி சாதனங்களை விரைவில் பறிமுதல் செய்யுமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது முன்னதாக இச்சும்பவம் தொடர்பாக வசந்த்கன்ச் காவல்நிலையத்தில் மூன்று முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதனையடுத்து தேர்தல் நடவடிக்கைகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன

மறுநாள் வேட்பு மனுக்கள் பரிசீலிக்கப்படும்

புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்த சர்வதேச அளவிலான ரெய்சினா மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இம்மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் இம்மாநாட்டில் உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது புவிசார் ஆராய்ச்சி அமைப்பும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இணைந்து இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன

புற்றநோய் குறித்த பாதிப்பை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் பெண்களிடையே விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை செயலாளர் திருமதி ப்ரித்தீ சுதான் வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் குறைந்த செலவில் புற்றுநோயைக் கண்டறிவது மற்றும் சிகிச்சை அளிப்பது குறித்து மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார்

தொற்றநோய் அல்லாத பிற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தும் வகையில் இருபது மையங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள திருமதி சுதான் கூறினார் மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறிய அவர் எந்த ஒரு மகளிரும் இதன் காரணமாக உயிரிழக்கக் கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறத்தினார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக தமிழகம் முழுவதம் இன்று போகிப்பண்டிகை கொண்டாடப்பட்டது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை அகற்றியும் மேளமடித்தும் போகியை கொண்டாடினா் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பொங்கல் பானை கரும்பு மஞ்சள் கிழங்கு உள்ளிட்ட பொருட்களை மக்கள் அர்வமுடன் வாங்கி சென்றனர் நாளை காலை உழவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமாகத் திகழும் சூரியனுக்கு புது பானையில் பொங்கலிட்டு வழிபடுவதற்கு தயாராகி வருகின்றனர் பொங்கலையொட்டி மதுரை மாவட்டம் அவளியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள மகரசங்கராந்தி மற்றும் பொங்கல் வாழ்த்து செய்தியில் நமது பாரம்பரிய கலாச்சாரம் மரபுகள் பழக்கவழக்கங்கள் கலைகள் ஆகியவற்றை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் கொண்டாட்டம் இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெற வேண்டும் என வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திட வேண்டுமென்று வாழ்த்துவதாக கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சாதி மத பேதமற்று நாம் அனைவரும் ஒரினம் தமிழினம் என்ற உன்னதக உணர்வைப் பெறும் வகையில் ஒற்றுமை சமத்துவம் சகோதரத்துவம் தழழக்க சமத்துவப் பொங்கலைச் சமைப்போம் என்று தெரிவித்துள்ளார் தெலங்காளா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் பாமக நிறுவனமர் மருத்துவர் ச ராமதாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் மதிமுக பொதுச் செயவாளர் திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் பொங்கல் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர் பழமைவாய்ந்த கலை பொருட்கள் மற்றும் தங்க நகைகளுக்கு ஹால் மார்க் முத்திரை அவசியம் என்று மத்திய உனவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாள மத்திய அரசின் முறையாள அறிவிக்கை நாளை வெளியாகும் என்று தெரிவித்தார் ஹால் மார்க் முத்திரையை கட்டாயமாக்கும் அறிவிக்கை வெளியான தினத்திலிருந்து ஒருவருட காலத்திற்குள் நகை விற்பனையாளர்கள் இதனை அமல்படுத்த வேண்டுமென்று கூறினார்

வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையிலும் நகை உற்பத்தியில் முறைகேடுகளை களையும் வகையிலும் இந்தப் புதிய முறை அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார்

வடக்கு கஷ்மீரில் குப்வாரா மாவட்டம் மற்றும் மத்திய கஷ்மீர் பகுதியில் உள்ள கந்தர்பால் மாவட்டங்களின் பல பகுதிகளில் பனிச்சரிவு ஏற்பட்டது வடக்கு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது மச்சில் பகுதியில் பாதுகாப்புப்படை நிலை அருகே பனிச்சரிவு ஏற்பட்டதாகவும் அப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை வரை பளிப்பொழிவு இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது லடாக்கில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்துவது குறித்த வடாக் யூளியள் பிரதேச நிர்வாகத்தின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது லடாக் யூளியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு உமாங் நருவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதியில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது விதிமுறைகளை வகுப்பது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன அப்பகுதியில் இயற்கை பேரிடர் ஏற்படும்போது மேற்கொள்ள வேண்டிய பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது உலகளவில் கடலில் காணப்படும் வெப்பநிலை இதவரை இல்லாத அளவு கடந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்

பருவநிலை மாற்றம் குறித்து கடந்த சில ஆண்டுகளில் பதிவான அளவைக் காட்டிலும் கடலின் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடல் மட்டம் அதிகரிக்கவும் கடல்வாழ் உயிரிளங்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது

இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஐகர்த்தாவில் இன்று தொடங்கியது நாளை நடைபெறும் பிரதான போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா காஷ்யப் ஸ்ரீகாந்த் சாய் பிரனித் ஹெச் எஸ் பிரணாய் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்